பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹரியானா மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார்

எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

தெலுங்கானா மாநில ஆளுநராக டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் இன்று பதவியேற்றார்

பேல் நடால் ரஷ்யாவின் டேனில் மெட்வடேவை இன்று எதிர்கொள்கிறார்

நரேந்திரமோடி ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு முடிவடைந்த திட்டங்களையும் இன்று தொடங்கி வைத்தார்

இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தமது வெளிநாட்டுப் பயணத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று துபாய் புறப்பட்டார் துபாயில் இன்றும் நாளையும் தொழில் முனைவோர் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் ஐக்கிய அரபு அமீரக அரசின் பொருளாதார வர்த்தக துறையின் கீழ் இயங்கும் வர்த்தக அமைப்பும் இந்திய துணைத் தூதரகமும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்துள்ளன துபாயில் உள்ள தொழில் முனைவோரிடம் தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கும் சிறப்பு கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார் செங்கோட்டையன் வாய்ஸ் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தற்காலிக ஆசிரியர்களுக்கு புதிய பாடத்திட்டம் குறித்த பயிற்சி அளிக்கவும் மாணாக்கரின் கல்வி தரத்தை உயர்த்த கல்வி தொலைக்காட்சிமூலம் பாடம் நடத்தவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார்

தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற மன்சூர் அலி மற்றும் செல்வக்கண்ணன் ஆகியோருக்கு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கருப்பணன் காவிரி மற்றும் பவானி ஆறுகளில் சாய வெளியேற்றும் நீரை தொழிற்சாலைகள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் அந்தியூர் மணியாச்சி பள்ளம் திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

ஐதராபாத் ராஜ்பவனில் தெலுங்கானா மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராகவேந்திரா சிங் சவ்ஹான் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் தெலுங்கானா மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது பதவியேற்பு விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் தமிழகம் சார்பில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு தங்கமணி திரு

வேலுமணி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் இதனிடையே முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் தலைமையிலான தெலுங்கானா மாநில அமைச்சரவை இன்றுமாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது புதிதாக பதவியேற்கவுள்ள அமைச்சர்களுக்கு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் பதவிப்பிரமாணம் செய்துவைக்கிறார் ராம்ஜெத் மலானி உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராம்ஜெத்மலானி உடல் நலக்குறைவு காரணமாக புதுதில்லியில் இன்றுகாலை காலமானார்

அன்னாரது இறுதிச்சடங்கு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி யின் அமைச்சரவையில் சட்டம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சராகவும் இந்திய பார் கவுன்சில் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்

அன்னாரது மறைவிற்கு குடியரசுத்தலைவர் குடியரசுத்துணை தலைவர் பிரதமர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடு தலை சிறந்த வழக்கறிஞரை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார்

இதனிடையே மேட்டூர் அணையின் சுற்றுப்புறத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணையின் நீர் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது

எனவே கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு அறிவுறுத்தியுள்ளார்

இந்நிலையில் ஒகேனக்கல்லில் பிரதான அருவி சினி

இதனையடுத்து விக்ரம் லேண்டர் உடனான தகவல் தொடர்பு விரைவில் மீட்டு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

வீர ராகவராவ் இன்று உத்தரவிட்டுள்ளார்

நீலகிரி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் வீணாகும் உணவுப்பொருட்களைக் கொண்டு இயற்கை உரம் தயாரிப்பது குறித்த பயிற்சி எல்லைப் பாதுகாப்புப் படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு அளிக்கப்பட்டது

அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்